இனி விரிவான செய்திகள் மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்துவது தொடர்பான விவாதம் ஆரோக்கியமான ஜனநாயகத்திற்கு வழிவகுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறு கூறினார் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள கேரளாவுக்கு நாடே துணை நிற்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்ட மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் பாராட்டுதலுக்குரியது என்றும் அவர் தெரிவித்தார் இயற்கை பேரிடரை எதிர்கொள்வதில் பேரிடர் மேலாண்மை முக்கிய பங்காற்றுவதாகவும் அவர் கூறினார் முடிவடைந்த நாடாளுமன்றத்தின் மழைக்கூட்டத் கொடர் ஆக்கப்பூர்வமாக அன்மையில் அமைந்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார்

தேசிய விளையாட்டு தினம் வரும் புதன்கிழமை கொண்டாடப்படவுள்ளதை யொட்டி வாழ்த்துத் தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் கூறினார் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்று நாட்டுக்கு பெருமை தேடித் தந்தவர்களுக்கு பாராட்டுத் தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை பொறுத்துக்கொள்ள முடியாது என்று பிரதமர் தெரிவித்தார் இத்தகைய குற்றங்களில் ஈடுபடுபவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வகைசெய்யும் சட்டதிருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளதையும் பிரதமர் கட்டிக்காட்டினார் உலகின் தொன்மையான மொழியாக தமிழ் உள்ளது நாம் அனைவருக்கும் பெருமிதம் அளிப்பதாக பிரதமர் தெரிவித்தார் பிரதம் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு எட்டு மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகவுள்ளது மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் திரைப்படத் துறையினருக்கான விருது வழங்கும் விழா விரைவில் நடைபெறும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் சென்னைய அடுத்த பையனூரில் எம்ஜிஆர் நூற்றாண்டு படப்பிடிப்புத் தளத்தை இன்று திறந்து வைத்து அவர் பேசினார்

இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனைத் தெரிவித்துள்ள அவர் அரசுப் பள்ளிகளில் படித்து உன்னத நிலைக்கு உயர்ந்துள்ள மாணவர்கள் தங்கள் பகுதியில் உள்ள அரசுப் பள்ளிக்கு சேவை செய்திட முன்வருமாறு கேட்டுக் கொண்டுள்ளார் அரசின் பணியோடு இத்தகைய பங்களிப்பும் இணையும் போதுதான் கல்வியின் தரம் மேலும் சிறக்கும் என்றும் திரு செங்கோட்டையள் அதில் குறிப்பிட்டுள்ளார் கல்வி வளர்ச்சியிலும் மனித வள மேம்பாட்டிலும் தமிழகம் முன்னணியில் உள்ளதாக கைத்தறித் துறை அமைச்சர் திரு ஓ எஸ் மணியன் கூறியுள்ளார் இன்று நாகையில் வேலைவாய்ப்பு முகாமினை தொடங்கி வைத்து அவர் பேசினார்

திமுக தலைவர் பதவிக்கு திரு மு க ஸ்டாவினும் பொருளாளர் பதவிக்கு திரு துரைமுருகனும் வேட்பு மனுதாக்கல் செய்துள்ளனர்

இதற்கான அறிவிப்பு நாளை மறுநாள் சென்னையில் நடைபெறவுள்ள பொதுக் குழுக் கூட்டத்தில் வெளியாகும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பாரத ரத்னா வாஜ்பாயின் அஸ்தி தமிழகத்தின் ஆறு இடங்களில் இன்று கரைக்கப்பட்டது முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் மத்திய இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் தலைமையிலும் சென்னை பெகன்ட் நகரில் பிஜேபி மாநில தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையிலும் ராமேஸ்வரத்தில் அக்கட்சியின் தேசிய செயலர் திரு ஹெச் ராஜா தலைமையிலும் அஸ்தி கரைக்கப்பட்டது மதுரை வைகை ஆற்றிலும் ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறையிலும் திருச்சியிலும் வாஜ்பாயின் அஸ்தி கரைக்கப்பட்டது பிஜேபி நிர்வாகிகள் மற்றும் ஏராளமானோர் இந்நிகழ்ச்சிகளில் பங்கேற்றனர் பாரத ரத்னா வாஜ்பாய் பெயரில் மாணவர்களுக்கான ஆய்வகம் திறக்கப்படுவது பெருமைக்குரியது என்று மாநில உணவு அமைச்சர் திரு காமராஜ் கூறியுள்ளார் மன்னார்குடி தேசிய மேல்நிலைப் பள்ளியில் இந்த ஆய்வகத்தை இன்று திறந்து வைத்து அவர் பேசினார்

உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து உள்ளாட்சித் துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் இப்பணியை மேற்கொண்டனர்

இந்த திட்டத்தின்கீழ் அளிக்கப்படும் திறன் மேம்பாட்டுப் பயிற்சி பெரிதும் உதவிகரமாக உள்ளது என பயனாளி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்

குதிரை சவாரி பிரிவிலும் இரண்டு வெள்ளிப் பதக்கங்கள் கிடைத்தன

பிரிட்ஜ் போட்டியின் ஆடவர் மற்றும் கலப்பு குழுப்பிரிவில் வெண்கலப் பதக்கங்கள் கிடைத்தன

பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாய்னா நேவால் மற்றும் பி வி சிந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் வில்வித்தைப் போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் குழு பிரிவில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது

ஆடவர் குத்துச் சண்டை காலிறுதிக்கு முந்தைய கற்று ஆட்டங்களில் சிவதாப்பா மற்றும் மனோஜ் குமார் தோல்வியடைந்தனர் பதக்கம் வென்ற வீரர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டு தெரிவித்துள்ளார்